கொண்டாடப்படுகிறது வரலாற்றுச் சிறப்புமிக்க தில்லி செங்கோட்டையில் பிரதமர் திரு

கொடியை ஏற்றி வைத்து நாட்டு மக்களுக்கு உரையாற்றவுள்ளார்

சென்னை கோட்டை கொத்தளத்தில் முதலமைச்சர் திரு

ராம்நாத் கோவிந்த் பாராட்டியுள்ளார்

இதையொட்டி வரலாற்றுச் சிறப்புமிக்க தில்லி செங்கோட்டையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தேசியக் கொடியை ஏற்றி வைத்து நாட்டு மக்களுக்கு உரையாற்றவுள்ளார்

விழாவில் கலந்து கொள்ள வருகை தருவோர் அனைவரும் உள்துறை அமைச்சகம் மற்றும் சுகாதார அமைச்சகத்தின் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் சுதந்திர தின விழா முடியும்வரை தில்லியில் விமானங்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாடுமுழுவதும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன விமான நிலையங்கள் ரயில் நிலையங்கள் மற்றும் முக்கியமான இடங்களில் காவல்துறையினர் கண்காணிப்புப் பணியில் ஈடுபட்டுள்ளனர்

மாநிலத் தலைநகரங்களில் தேசியக் கொடியை முதலமைச்சர்கள் ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக் கொள்கிறார்கள் சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள கோட்டை கொத்தளத்தில் முதலமைச்சர் திரு

முன்னதாக பாதுகாப்புப் படையினரின் அணிவகுப்பை ஏற்றுக் கொள்கிறார்

சுதந்திர தின விழாவை முன்னிட்டு சென்னை புனித ஜார்ஜ் கோட்டை மற்றும் தலைமைச் செயலக கட்டிடங்கள் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன இதேபோல் பொதுத்துறை நிறுவனங்கள் மத்திய மாநில அரசு அலுவலகங்கள் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன மாவட்டத் தலைநகரங்களில் தேசியக் கொடியை ஆட்சியர்கள் ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக் கொள்கிறார்கள் மாநிலத்தில் நடைபெறவுள்ள சுதந்திர தின நிகழ்ச்சிகளில் மூத்த குடிமக்கள் குழந்தைகளை அழைக்க வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது பள்ளிகள் அரசு அலுவலகங்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் ஆகியவற்றில் அரசு அறிவித்துள்ள வழிகாட்டு நெறிமுறைகள் அடிப்படையில் சுதந்திர தின நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளன சுதந்திரப் போராட்ட தியாகிகளின் வயது மூப்பினை கருத்தில் கொண்டு அவர்களது இல்லத்திற்கே சென்று பொன்னாடை போர்த்தி உரிய மரியாதை செலுத்தமாறு மாவட்ட ஆட்சியர்களுக்கு மாநில அரசு ஏற்கனவே அறிவுறுத்தியுள்ளது

ராம்நாத் கோவிந்த் பாராட்டியுள்ளார்

நேற்றிரவு அகில இந்திய வானொலி மற்றும் தூர்தர்ஷனில் நாட்டு மக்களிடையே அவர் உரையாற்றினார் மிகப் பெரிய சவால் வரவிருப்பதை முன்கூட்டியே மத்திய அரசு ஊகித்து சரியான நேரத்தில் உரிய நடவடிக்கையை எடுத்தது என்றும் அவர் குறிப்பிட்டார் உறுதியான முயற்சிகள் காரணமாக நோய்த் தொற்றின் தீவிரத்தை வெற்றிகரமாக குறைத்து ஏராளமான உயிர்களை காப்பாற்றியிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்நோய்த் தொற்றை இந்தியா கட்டுப்படுத்திய விதம் உலக நாடுகள் பின்பற்றக்கூடிய அளவிற்கு முன்மாதிரியாக உள்ளது என்றும் அவர் கூறினார் பெருந்தொற்றுக்கு எதிரான நடவடிக்கையில் முன்களத்தில் நின்று போராடும் மருத்துவர்கள் செவிலியர்கள் இதர சுகாதாரப் பணியாளர்கள் மற்றும் தூய்மைப் பணியாளர்கள் ஆகியோருக்கு தேசம் நன்றிக் கடன்பட்டுள்ளது என்றும் குடியரசுத் தலைவர் தனது உரையில் குறிப்பிட்டார் தரதிருஷ்டவசமாக அவர்களில் பவர் இந்நோய்த் தொற்றால் இறந்ததாகவும் அவர்கள் நாட்டின் கதாநாயகர்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார்

நோய்த் தொற்று காரணமாக பிறப்பிக்கப்பட்ட ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் வகையில் மத்திய அரசு மேற்கொண்ட பல்வேறு நடவடிக்கைகளையும் தனது உரையில் திரு ராம்நாத் கோவிந்த் குறிப்பிட்டார் ஏழைகளுக்கான பிரதமரின் நிதியுதவி திட்டத்தால் கோடிக்கணக்கான மக்களுக்கு வாழ்வாதாரம் கிடைக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டதாகவும் அவர் கூறினார்

நாட்டின் எந்தப் பகுதியிலும் ரேஷன் பொருட்களை பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்பை அளிக்கும் ஒரே நாடு ஒரே ரேஷன் அட்டைத் திட்டம் இடம்பெயர்ந்தவர்களுக்கு பெரிதும் உதவும் என்றும் தனது உரையில் குடியரசுத் தலைவர் தெரிவித்தார்

அதனைக் கருத்தில் கொண்டு பொது சுகாதார உள்கட்டமைப்பை மேலும் விரிவுபடுத்தி வலுப்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் அவர் கூறினார் ஐநா பாதுகாப்பு சபையில் நிரந்தரம் அல்லாத உறுப்பினர் பதவிக்கு பெரும்பான்மை நாடுகளின் ஆதரவுடன் இந்தியா தேர்வு செய்யப்பட்டிருப்பது சர்வதேச அளவில் நம்மீதுள்ள நல்லெண்ணத்தின் அடையாளம் என்றும் அவர் கூறினார் தற்சார்பு என்பது உலகிலிருந்து தனிமைப்படுத்திக் கொள்வதாக அர்த்தம் இல்லை என்றும் தனது அடையாளத்தை தக்க வைத்துக் கொண்டு உலக பொருளாதாரத்தில் இந்தியா தீவிரமான பங்களிப்பை ஆற்றும் என்பதுதான் அதன் அர்த்தம் என்றும் குடியரசுத் தலைவர் சுட்டிக்காட்டினார் புதிய கல்விக் கொள்கை நீண்டகால லட்சியத்தை நோக்கமாக கொண்டுள்ளது என்றும் வலுவான நாட்டை கட்டமைக்க இளைஞர்களுக்கு அதிகாரமளிக்கும் வகையில் அந்த கொள்கை அமைந்துள்ளதாகவும் திரு ராம்நாத் கோவிந்த் தெரிவித்தார் கால்வான் பள்ளத்தாக்கில் நாட்டிற்காக இன்னுயிரை ஈந்த ரானுவ வீரர்களுக்கு தேசம் வீரவணக்கம் செலுத்துவதாகவும் அவர் தெரிவித்தார் அயோத்தியில் ராம்கோவில் கட்டுவது அனைவருக்கும் ஒரு பெருமைமிகுந்த தருணம் என்றும் அவர் கூறினார் நாட்டு மக்கள் அனைவரும் நல்ல ஆரோக்கியத்தையும் ஒளிமயமான எதிர்காலத்தையும் பெற இந்த சுதந்திர நாளில் தாம் வாழ்த்துவதாகவும் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த தமது உரையில் தெரிவித்தார்

கூடுதல் தலைமைச் செயலாளர் தலைமையிலான இந்தக் குழுவில் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத் தலைவர் சென்னைப் பெருநகர மேம்பாட்டு ஆணைய உறுப்பினர் செயலர் நகராட்சி நிர்வாக ஆணையர் பொதுப்பணித்துறை தலைமைப் பொறியாளர் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர் இந்தக் குழு மத்திய அரசின் சுற்றுக்குழல் மதிப்பீட்டு வரைவு அறிக்கையை விரிவாக ஆய்வு செய்து அதன் சாதக பாதக அம்சங்கள் குறித்து மாநில அரசுக்கு அறிக்கை அளிக்கும் என்று அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

மேலும் இந்த அறிவிப்பு பள்ளிக் கல்வித்துறையின் அதிகாரப்பூர்வ வலைதளத்திலும் இடம்பெறும் என்று அரசு அறிவித்துள்ளது

இந்திய சீன எல்லையில் அமைதியை ஏற்படுத்த இருநாடுகளும் தொடர்ந்து ராஜீய ரீதியிலும் ரானுவ ரீதியிலும் பேச்சுக்களை தொடரும் என்று வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு அனுராக் ப்ரீவத்ஸவா கூறியுள்ளார் நோய் எதிர்ப்பு சக்தி குறித்த ஆயுஷ் அமைச்சகத்தின் விழிப்புணர்வு பிரச்சாரத்திற்கு டிஜிட்டல் தளங்களில் அமோக வரவேற்பு கிடைத்துள்ளது திருவனந்தபுரம் விமான நிலைய தங்கக் கடத்தல் வழக்கில் மேலும் நான்கு பேரை தேசிய புலனாய்வு முகமை கைது செய்துள்ளது விமான விபத்து காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சென்னை கோழிக்கோடு இடையேயாள விமான சேவை மீண்டும் தொடங்கியுள்ளது பிரபல திரைப்பட பின்னணிப் பாடகர் திரு

பாலசுப்பிரமணியம் உடல்நிலை சீராக இருப்பதாக அவரது குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர்

காஞ்சிபுரம் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை வளாகத்தில் மரக்கன்றுகளை மாவட்ட ஆட்சியர் திரு